காஷ்மீர் பிரிவினைவாததலைவர ஷபீர் அகமது ஷாவின் சொத்துக்களைஅமலாக்க இயக்ககம் பறிமுதல் செய்துள்ளது

இன்று இந்தியாபோலந்தைஎதிர்கொள்கிறது

இந்ததொகுதிகளின் இறுதிவாக்காளர் பட்டியல் இன்றுமாலைவெளியிடப்படும்

நாக்பூர் தொகுதியில் மத்தியஅமைச்சரும் பிஜேபிதலைவருமானதிருநிதின் கட்கரிபோட்டியிடுகிறார் மணிப்பூரில் உள்ளஒரேஒருமக்களவைத் தொகுதியில் ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்

பீகார் மாநிலத்தில் மேலும் இரண்டுதொகுதிகளில் போட்டியிடப் போவதாக இந்தியகம்யூனிஸ்ட் கட்சிஅறிவித்துள்ளது கிழக்குசம்ப்பரான் மக்களவைதொகுதியில் திருபிரபாகர் ஜெஸ்வால் நிறுத்தப்படுவார் என்றுஅக்கட்சியின் மாநிலசெயலாளர் திருதத்தியநாராயணன் சிங் தெரிவித்தார் மதுபானிமக்களவைதொகுதிக்கானவேட்பாளரைகட்சியின் மத்தியசெயற்குழுநாளைஅறிவிக்கும் என்றுஅவர் கூறினார் இம்மாநிலத்தில் பெகுசாராய் தொகுதியில் இருந்து ஜவகர்லால் நேருபல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் தலைவர் கன்னையாகுமார் போட்டியிடுவார் என்றுஏற்களவேஅக்கட்சிஅறிவித்துள்ளது

ஜோத்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராகமுன்னாள் முதலமைச்சர் ராஜஸ்தான் மாநிலம் திருஅசோக் கெலாட்டின் மகன் திருவைபவ் கெலாட் போட்டியிடுகிறார்

இதில் காந்திநகர் தொகுதியிலிருந்தபோட்டியிடும் பிஜேபிதலைவர் திருஅமீத் ஷா இன்றவேட்பு மனுதாக்கல் செய்வார் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

இம்மாநிலங்களுக்குபார்வையாளராகஅறிவிக்கப்பட்டிருந்தஎல்லைபாதுகாப்பு ஏற்கனவே படையின் தலைமை இயக்குநர் திருகேகேசர்மாதற்போதுஆந்திரபிரதேசம் முன்னாள் தெலங்கானாஆகியமாநிலங்களுக்கானமத்தியகாவல் பார்வையாளராகபொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதுஎன்றுதலைமைதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

பிரதமரும் பிஜேபி மூத்ததலைவருமானதிருநரேந்திரமோடி இன்றுஒடிசாமாநிலம் கோராபுட் மாவட்டம் ஜெய்பூர் தெலங்கானாவின் மகபூப் நகர் ஆந்திரபிரதேசத்தின் கர்னூல் ஆகியபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி ஹரியானாமாநிலத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதிபிரியங்காகாந்திவாத்ராஅயோத்திலும் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் தமிழகத்தில் அஇஅதிமுகதலைமையிலானகூட்டணிகட்சிதலைவர்களும் திமுகதலைமயிலானமதசார்பற்றமுற்போக்குகூட்டணிகட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுடட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் படையினர் நவ்காம் என்ற இடத்தில் பாதுகாப்பு இன்றமேற்கொண்டநடவடிக்கையில் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாகுகாப்பு படையினருக்கும்பயங்கரவாதிகளுக்கும் இடையேயானதுப்பாக்கிச் சண்டையின்போதுராணுவவீரர்கள் ஐந்துபேரும் காயமடைந்தனர் பாகிஸ்தானில் ஜெய்ஷ் இ முகமதுபயங்கரவாதஅமைப்பின் தலைவரும் முகாம்களும் இருக்கும் நிலையில் புல்வாமாவில் எல்லைத் தாண்டிபபயங்கரவாததாக்குதல் நடத்தியதில் அந்தஅமைப்புக்கானதொடர்புகள் குறித்துவழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் ஏமாற்றம் அளிப்பதாகஉள்ளனஎன்று இந்தியாகூறியுள்ளது புகுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவெளியுறவு செய்திதொடர்பாளர் திருரவீஷ்குமார் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளைபாகிஸ்தான் தொடர்ந்துமறுத்துவருவதாகவும் புல்வாமாதாக்குதலையங்கரவாதசெயலாகஏற்கமறுப்பதாகவும் கூறினார் பாகிஸ்தானைதலமாககொண்டபயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத அமைப்புகளுக்குஎதிராகநம்பும்படியானநடவடிக்கைஏதாவதுஎடுத்திருந்தால் அதுபற்றியவிவரங்களைஅந்நாடுபகிர்ந்துகொள்ளவில்லைஎன்றும் அவர் குறைகூறினார் ஐநாசபையால் பயங்கரவாதஅமைப்பு என்றுகுறிப்பிடப்பட்டுள்ளஜெய்ஷ் இ முகமதுஅமைப்பும் அதன் மசூத் ஆசாரும் பாகிஸ்தானில் இருப்பதைஅந்நாட்டுவெளியுறவு அமைச்சர் அண்மையில் தலைவர் சர்வதேசஊடகசந்திப்பு நிகழ்வில் கொண்டார் என்பதுஅனைவரும் அறிந்தஉண்மைஎன்றும் ஒப்புக் திருரவீஷ்குமார் தெரிவித்தார் காஷ்மீர் பிரிவினைவாததலைவர் ஷபீர் அகமது ஷாவின் சொத்துக்களைஅமவாக்க இயக்ககம் பறிமுதல் செய்துள்ளது இந்தசொத்துக்கள் அவரதுமனைவிமற்றும் மகள்களின் பெயரில் உள்ளன

விசாரணையின்போதுஅவர் இதனைஒப்புக் கொண்டார் பாகிஸ்தானைதலைமயிடமாககொண்ட ஐமாத் உத் தாவாஎன்றதடைசெய்யப்பட்டதீவிரவாதஅமைப்பின் தலைவரும் உலகஅளவில் பயங்கரவாதியுமானமுகமதுசயீதுடன் ஷபீருக்குதொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜெய்ஸ் இ முகமது அமைப்பு தலைவர் மசூத் அசாரைசர்வதேசதீவிரவாதியாக அறிவிக்கவகைசெய்யும் வரைவு தீர்மானம் வரவேற்கதக்கதுஎன்றும் இந்தியாகூறியுள்ளது எனினும் இந்ததீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்குமத்தியில் முறைசாராவிவாதத்தில் இருப்பதால் தற்போதுஎந்தகருத்தையும் தெரிவிக்க இயலாதுஎன்று இந்தியாதெரிவித்துள்ளது